பெண்குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு மத்தியஅரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது மக்கள் வரி பணத்தில் விளம்பரங்கள் செய்வதை அஇஅதிமுக அரசு நிறுத்திக்கொள்ளவேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது மத்தியஅரசின் திட்டங்கள் தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது சிலி அணிக்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜூனியர் அணி வெற்றி பெற்றது பெண்குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தேசிய பெண்குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஆட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெண்குழந்தைகள் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்து சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பெண்குழந்தைகளுக்கு உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இவர்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றுவோருக்கு தாம் பாராட்டு தெரிவித்து கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உப்பட பலர் இந்நாளை ஒட்டி வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர் பெண்குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கல்வி அளிப்போம் திட்டத்தின் மூலம் பள்ளிக்கு செல்லும் பெண்குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கேலோ இந்தியா திட்டமும் முன்னேற துடிக்கும் பெண்குழந்தைகளுக்கு உரிய வாய்ப்பினை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியைச் சேர்ந்த பளு தூக்கும் வீராங்கனை பூரணஸ்ரீ பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வருகிறார் இது தமக்கு பெருமையளிப்பதாக உள்ளது என்று அவரது தாயார் திருமதி உஷாராணி எமது செய்தியாளரிடம் கூறினார்

இன்று கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதன்மூலம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார்

மக்கள் வரி பணத்தில் விளம்பரங்கள் வெளியிடுவதை அஇஅதிமுக அரசு நிறுத்திக்கொள்ளவேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் அமைப்பு செயவாளர் திரு ஆர் எஸ் பாரதி விடுத்துள்ள அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளுக்கு எதிராக அஇஅதிமுக அரசு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி அடுத்த மேலத்தட்டபாறையில் மாட்டுவண்டி பந்தயங்களை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஜல்லிக்கட்டு மாட்டுவண்டி பந்தயம் போன்றவற்றை நடத்துவதற்கு மாநில அரசு உறுதணையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இன்ற ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளதாக கூறினார் எந்தவொரு அதிஊரத்தையும் அழுத்ததையும் தமிழக மக்கள் மீது திணிக்க இயலாது என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் தமிழகத்தில் பிஜேபி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அக்கட்சியின் மாநிலத்தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று நாமக்கல் சென்ற அவருக்கு பிஜேபி சார்பில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் சட்டப்பேரவைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் அதிக அளவில் வெற்றிபெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு முருகன் கூறினார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளின் கோரிக்கையை மத்தியஅரசு ஏற்க மத்தியஅரசு முன்வரவேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சட்டங்களை மத்தியஅரசு திரும்பப்பெறவேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழக சட்டப்பேரவைத்தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை என்றும் திரு முத்தரசன் கூறினார் கோவாவில் கடந்த ஒன்பது நாட்களாக நடைபெற்று வந்த சர்வதேச திரைப்பட விழா இன்று நிறைவடைந்தது இதில் நடப்பாண்டிற்கான திரைத்துறையின் சிறந்த சாதனையாளருக்கான விருது பழம்பெரும் நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான பிஸ்வஜித் சாட்டர்ஜிக்கு வழங்கப்பட்டது

மதுரை மாவட்டம் கடச்சனேந்தலில் உள்ள அவங்கார மீன் பண்ணையை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று பார்வையிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து ஊத்தங்கரை வரை நான்குவழிச்சாலையாக மாற்றுவதற்கான பணிகளை வணிகவரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி இன்று தொடங்கி வைத்தார்

இரு அணிகளுக்கும் இடையேயான நான்காவது மற்றும் இறுதிப்போட்டி நாளை நடைபெறவுள்ளது இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித்தொடரில் பங்கேற்கவுள்ள இங்கிலாந்து அணி இன்று சென்னை வந்து சேர்ந்தது நான்கு டெஸ்ட் ஐந்து டுவெண்டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர் ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் தற்போது கோவாவில் நடைபெற்று வருகிறது இரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் பெங்களுரு ஒடிசாவை எதிர்கொள்கிறது